இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்

ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார்

முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

மாநிலமாக ஜம்முகஷ்மீர் திகழ்கிறது

ஏற்பட்டது இனி விரிவான செய்திகள் பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பயங்கரவாதம் பாதுகாப்பு வர்த்தகம் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து திரு ட்ரம்புடன் பிரதமர் பேச்சு நடத்த இருப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது பின்னர் பசிபிக் நாடுகளின் தலைவர்களை திரு நரேந்திரமோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்தை மேற்கொள்கிறார்

வகையில் அவரது பெயரிலான சூரியகக்தி பூங்காவை ஐநா சபைக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார் தூய்மை இந்தியா திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதற்காக மைக்ரோ சாப்ட் நிறுவனத்தின் தலைவர் பில்கேட்ஸ் அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிழ்ச்சியில் பிரதமருக்கு சிறப்பு விருது வழங்கப்படுகிறது

பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்ப அமைப்பு ரீதியாக ஒருங்கிணைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் ஐநா பொதுச்சபையின் அவர் பயங்கரவாத நடவடிக்கைகளின் தீவிரத்தை கருத்தில்கொண்டு அதளை முறியடிக்க திட்டமிட்ட ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று கூறினார் உலக நாடுகளின் ஒத்துழைப்பு பயங்கரவாத நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை பகிர்ந்தகொள்வது போன்ற திட்டமிட்ட செயல்பாடுகளால் பயங்கரவாதத்துக்கு எதிரான உலக நாடுகளின் செயல்பாட்டை தரம் உயர்த்தி வலுவுள்ளதாக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார் வெங்காய விலை உயர்வு தற்காலிகமானது என்றும் அதளை அரசு கண்காணித்து வருகிறது என்றும் மத்திய உணவுத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஏற்பட்ட மழை மற்றும் வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வெங்காய விநியோகத்தில் தற்காலிக கட்டுப்பாடு ஏற்பட்டதாக தெரிவித்தார்

தேவைப்படும் மாநிலங்கள் மத்திய அரசை இதுதொடர்பாக அனுகலாம் என்று அவர் தெரிவித்தார் குற்றவழக்கு புலன் விசாரணையின் போது அசையா சொத்துக்களை காவல் துறை முடக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

இதைத் எதிர்த்து மகாராஷ்டிர மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் நீதிபதிகள் திரு தீபக் குப்தா திரு சஞ்சீவ் கன்னா ஆகியோரை கொண்ட அமர்வு மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உறுதிசெய்தது பெற்றோரை பாதுக்க வேண்டிய கடமை அவர்களது அனைத்து குழந்தைகளுக்கும் உண்டு என்று தில்லி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது பெற்றோருக்கு மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற மூத்த குடிமக்கள் பராமரிப்பு தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து ஒரு நபர் தாக்கல் செய்த மனுவை தலைமை நீதிபதி திரு டி என் பட்டேல் நீதிபதி திரு ஹரிசங்கர் ஆகியோரை கொண்ட அமர்வு தள்ளுபடி செய்தது இரண்டாயிரம் ரூபாய் என்பது மிகவும் குறைந்த தொகை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் முன்னதாக தனது ஏழ்மை நிலையை கருத்தில் கொள்ளாமல் தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறி மனுதாரர் மேல்முறையீடு செய்திருந்தார்

ஆயுஷ் கட்டமைப்பு விரிவுப்படுத்தப்படடு வருவதால் அதன் சேவைகளை பெறுவது அதிகரித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார்

ஆயுஷ்மான் பாரத் பிரதமர் ஜன் ஆரோக்கியா திட்டத்தின்கீழ் அதிக எண்ணிக்கையிலான தங்க அட்டைகள் வழங்கப்பட்ட முதல் மாநிலமாக ஜம்மு கஷ்மீர் திகழ்கிறது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதள் முதவாண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாநிலத்தின் சுகாதார தலைமை நிர்வாக அதிகாரி திரு பூபிந்தர்குமார் இதனை தெரிவித்தார்

தலைநகர் தில்லி மற்றும் வட இந்தியாவின் சில பகுதிகளில் இன்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் பாகிஸ்தானின் சில பகுதிகளிலும் உணரப்பட்டது

இஸ்லாமாபாத் பெஷாவர் ராவல்பிண்டி லாகூர் உள்ளிட்ட பாகிஸ்தானின் வட பகுதியில் பல நகரங்களில் நில அதிர்வு ஏற்பட்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சி தெரிவிக்கிறது

மகாராஷ்டிர மாநிலத்தில் சிவசேனா கட்சியுடனான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டதை எட்டியுள்ளதாக அம்மாநிலத்தின் பிஜேபி தலைவர் திரு சந்திரகாந்த் பாட்டல் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி பங்கீடு குறித்த விவரங்களை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸும் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்ரேவும் விரைவில் அறிவிப்பார்கள் என கூறினார் கூட்டணி குறித்து பிஜேபி தலைவர் திரு அமித்ஷாவுடன் மாநில தலைமை விவாதித்து வருவதாக அவர் தெரிவித்தார்